நரேந்திர மோடி தொடக்கி வைத்துள்ளார் நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையத்திற்கு வலு சேர்க்கும் விதி வரும் டிசம்பரில் அமலுக்கு வரும் என மத்திய நுகர்வோர் விவகாரத்துறை அமைச்சர் திரு ராம்விலாஸ் பாஸ்வான் தெரிவித்துள்ளார்

நாராயணசாமி தெரிவித்துள்ளார் புதுவைக்கான மாஸ்டர் பிளான் ஒரு மாதத்தில் அறிவிக்கப்படும் என பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் கூறியுள்ளார் இயற்கை வளங்களை பாதிக்காத பொருளாதார வளர்ச்சி மூலம் வலுவான புதிய இந்தியாவை உருவாக்கும் பணியில் தமது அரசு ஈடுபட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் சுற்றுச்சூழலும் கால்நடை வளமும் எப்போதுமே இந்திய பொருளாதார கோட்பாட்டின் முக்கிய அம்சமாக இருந்துள்ளது எனவும் அவர் கூறியுள்ளார் பிரதமர் உத்திரப்பிரதேசம் மாநிலம் மதுராவில் தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டம் மற்றும் தேசிய செயற்கை கருத்தரிப்பு திட்டம் தூய்மை சேவை திட்டம் உட்பட பல திட்டங்களை இன்று துவக்கி வைத்தார்

பால் பெருக்கு திட்டத்தை விரிவுபடுத்துவதற்கு புதிய தொழில்நுட்பங்களும் புதிய அணுகுழுறைகளும் தேவை என அவர் கூறினார்

சுய உதவிக் குழுக்கள் சமுதாயம் சமுக நல இயக்கங்கள் இளைஞர் மன்றங்கள் மகளிர் அமைப்புக்கள் பள்ளி மற்றும் கல்லூரிகள் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் ஆகியவை அனைத்தும் பிளாஸ்டிக் ஒழிப்பு இயக்கத்தில் ஈடுபட வேண்டும் என திரு மோடி கேட்டுக்கொண்டார் நமது எல்லைப்புறத்தில் ஆழமாக வேருன்றி தழைத்து இருக்கும் பயங்கரவாதம் இன்று உலகத்திற்கு ஒரு அச்சுறுத்தலாக விளங்குகிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார் எந்த வித சூழலையும் சமாளிக்கும் திறன் இந்தியாவிற்கு உள்ளதாக கூறிய அவர் உலகப் பிரச்சனையான பயங்கரவாதம் தற்போது ஒரு கோட்பாடகவே உருவெடுத்துள்ளது என்றும் அதற்கு எல்லைகள் கிடையாது என்றும் கூறினார் உலக அமைதிக்காக சுவாமி விவேகானந்தர் செய்தி விடுத்த அன்றைய தினத்தில் தான் அமெரிக்காவில் பயங்கரவாத தாக்குதல் நடந்ததாக அவர் குறிப்பிட்டார்

பிரதமர் திரு நரேந்திர மோடியின் முதன்மைச் செயலராக டாக்டர் பி

மிஸ்ரா நியமிக்கப்பட்டுள்ளார் அமைச்சரவை நியமனக் குழு இதற்கான முடிவை எடுத்தது தற்போது டாக்டர் மிஸ்ரா பிரதமரின் கூடுதல் முதன்மைச் செயலராக இருந்து வருகிறார் பிரதமரின் முதன்மைச் செயலராக பணியாற்றிய திரு நிருப்பேந்திர மிஸ்ரா சென்றமாதம் பதவிவிலகியதை அடுத்து டாக்டர் பி

மிஸ்ரா தற்போது பிரதமரின் முதன்மைச் செயலராக நியமிக்கப்பட்டுள்ளார் இவர் அமைச்சரவை செயலராகவும் பணியாற்றி உள்ளார்

ராம்விலாஸ் பாஸ்வான் தெரிவித்துள்ளார் பட்னாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த விதி மூலம் நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் வலுப்பெரும் என்றார் புதிய சட்டத்தின் கீழ் நுகர்வோர் பொருட்கள் வாங்குவதற்கு முன்னரே புகார் அளிக்க முடியும் என்றார்

சமுதாயத்தின் ஒவ்வொரு பிரிவினரின் ஒட்டு மொத்த வளர்ச்சிக்காக மத்திய அரசு பல நடவடிக்கைகளை எடுத்துள்ளது என்றும் திரு பாஸ்வான் கூறினார் பொருளாதார வளர்ச்சியில் வீழ்ச்சி ஏற்பட்டிருப்பது தற்காலிகமானது தான் என அமைச்சர் கூறினார் தீவிரவாதிகளுக்கும் அவர்களுக்கு ஆதரவு அளிப்பவர்கள் மீதும் உறுதியான கூட்டு நடவடிக்கை எடுப்பதற்கு இதுவே தக்க தருணம் என்று ஜெனீவாவில் நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் கமிஷன் கவுன்சில் கூட்டத்தில் இந்தியா உறுதிபட கூறியுள்ளது கூட்டத்தில் பேசிய மத்திய வெளியுறவுத்துறை கிழக்கு பகுதி செயலர் விஜய் தாகூர் சிங் மனித உரிமைகள் என்ற பெயரில் தவறான அரசியல் நோக்கங்களுக்காக ஐநா கவுன்சிலை தவறாக பயன்படுத்துவோரை உலக நாடுகள் கண்காணிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் ஜம்மு காஷ்மீர் சோப்பூரில் பழ வியாபாரி ஒருவர் வீட்டில் அண்மையில் நடத்தப்பட்ட தாக்குதலில் தொடர்புடைய லக்ஷர் இ தய்பா பயங்கரவாதி ஒருவனை பாதுகாப்பு படையினர் இன்று சுட்டுக் கொன்றனர் ஆசிப் மஹ்புல் பட் என்ற இந்த பயங்கரவாதி பதுங்கி இருப்பது குறித்த தகவல் கிடைத்த உடன் பாதுகாப்பு படையினர் அங்கு தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் அப்போது நிகழ்ந்த என்கவ்ன்டரில் பயங்கரவாதி கொல்லப்பட்டான்

ஆந்திர பிரதேசத்தில் தெலுங்கு தேச கட்சித் தலைவர் திரு சந்திரபாபு நாயுடுவும் அவரது மகன் திரு

லோகேசும் அவர்களது வீட்டில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் குண்டுர் மாவட்டத்தில் ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெறுவதை தடுப்பதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதே நேரத்தில் ஆளும் தெலுங்கு தேச கட்சியினரின் போராட்டத்தை கண்டிக்கும் வகையில் திட்டமிடப்பட்டுள்ள கண்டன பேரணி தொடர்பாக குண்டுரில் ஆளும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சில தலைவர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் புதுச்சேரியில் வெள்ளம் புயல் நிலநடுக்கம் சுனாமி போன்ற இயற்கை சீற்றங்களை தாங்க கூடிய கட்டிடங்கள் புதிய தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்டு கட்டப்பட வேண்டும் என முதலமைச்சர் திரு நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார் அவர் இன்று பேரழிவைத் தாங்க கூடிய கட்டுமான நடைமுறைகள் தொடர்பான பயிலரங்கத்தை துவக்கி வைத்து பேசினார்

புதுச்சேரியில் கட்டிடங்கள் கட்டுவதற்கு அனுமதி வழங்கும் நகர திட்டக் குழுமம் மக்களின் நண்பனாக செயல்பட்டு சேவை புரிய வேண்டும் என கேட்டுக்கொண்டார்

இனி தரமான கட்டிடங்கள் கட்டப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார் இந்நிகழ்ச்சியில் பேசிய பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் புதுச்சேரியில் மனை விற்பனை வரைமுறைப் படுத்தப் பட்டுள்ளதாகவும் சட்ட விதிகளை கடைபிடிக்காவிட்டால் மனைகளை விற்க முடியாது என்றும் கூறினார் புதுச்சேரி நகர திட்டக் குழுமம் தயாரித்துள்ள மாஸ்டர் பிளான் ஒரு மாதத்தில் அறிவிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் விதிமீறி கட்டப்பட்டுள்ள கட்டிடங்களுக்கு ஒரு முறை முறைப்படுத்துதல் திட்டம் மூலம் வாய்ப்பளிக்கப்பட உள்ளதாக அவர் கூறினார் புதுவை சோம்பட்டில் தூர்வாரப்பட்ட ஏழை முத்து மாரியம்மன் கோவில் குளத்தை துணைநிலை ஆளுநர்டாக்டர் கிரண்பேடி இன்று மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார் இந்த தூர்வாரும் பணிக்கு தன்னையே அர்ப்பணித்துக் கொண்ட சோம்பட்டைச் சேர்ந்த சரஸ்வதி என்பவரும் இக்குளத்தை பயன்பாட்டிற்கு துணைநிலை ஆளுநரிடம் இணைந்து அர்ப்பணித்தார்

காரைக்கால் கடற்கரை பகுதியில் பூங்கா அமைக்கும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் திரு ஹசானா மாவட்ட ஆட்சித் தலைவர் திரு விக்ராந்த் ராஜா ஆகியோர் துவக்கி வைத்தனர் புதுச்சேரி அரசின் சுற்றுலாத் திட்ட நிதியின் கீழ் இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது

முகமது மன்சூர் கூறினார் கேரளத்தின் அறுவடை திருநாளாம் ஓணம் பண்டிகை இன்று உற்சாகமாக கொண்டாடப்பட்டது கேரளத்தில் சிறப்பாக ஆட்சி புரிந்த மாவேலி மன்னர் தம் நாட்டு மக்களை இன்று காண வருவது ஐதீகம் மாவேலி சக்கரவர்த்தியை வரவேற்கும் வகையில் கேரள மக்கள் அதிகாலையிலே நீராடி புத்தாடை அணிந்து வாசலில் அத்தப்பூ கோலமிட்டு திருவாதிரை நடனம் ஆடி களிப்புடனும் உற்சாகத்துடனும் கொண்டாடினர்

இவ்விழாவின் பிராதனமானது சத்தியா விருந்து இதில் சுவை மிக்க பாரம்பரிய பதார்த்தங்கள் பரிமாறப்படுகின்றன மக்கள் ஒருவொருக்கொருவர் பதார்த்தங்களை பரிமாரி மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர் மேலும் பல்வேறு ஆலயங்களில் விழாவினை நடைபெற்ற சிறப்பு பூஜைகளில் மக்கள் திரளாக கலந்து கொண்டனர் குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுவை துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண் பேடி முதலமைச்சர் திரு

நாராயணசாமி உள்ளிட்ட பல தலைவர்கள் மலையாள மொழி பேசும் மக்களுக்கு ஓணம் வாழ்த்து தெரிவித்துள்ளனர்

தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஜெயக்குமார் துறைமுகத்திற்கு அடிக்கல் நாட்டினார்

இதனால் மீனவர்களின் வாழ்வாதாரம் மேம்படும் என்றும் அவர் தெரிவித்தார்

காவிரி ஆற்றில் வரும் தண்ணீரின் அளவை பிலிகுண்டுலுவில் மத்திய நீர் ஆணைய அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர்

நரேந்திர மோடி தொடக்கி வைத்துள்ளார் நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையத்திற்கு வலு சேர்க்கும் விதி வரும் டிசம்பரில் அமலுக்கு வரும் என மத்திய நுகர்வோர் விவகாரத்துறை அமைச்சர் திரு ராம்விலாஸ் பாஸ்வான் தெரிவித்துள்ளார்

புதுவைக்கான மாஸ்டர் பிளான் ஒரு மாதத்தில் அறிவிக்கப்படும் என பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் கூறியுள்ளார்